நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசுத் தலைவர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இக்கல்விக் கொள்கை குறித்த தங்களது எண்ணங்களை வெளிப்படுத்த இப்போட்டிகள் வாய்ப்பாக விளங்கும் என்று ட்விட்டரில் அவர் தெரிவித்துள்ளார்

ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரு

அவருக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவரது எளிமை இதமான பழகும் தன்மை தொலைநோக்குப் பார்வை போன்றவற்றால் பலராலும் அறியப்பட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரது ஆழ்ந்த தொலைநோக்குப் பார்வை கொள்கை முடிவெடுக்கும் விவகாரங்களில் மதிநுட்பம் கொண்ட புரிதல் ஆகியவை நாட்டிற்கு மிகப் பெரிய சொத்து என்று குறிப்பிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உள்ளிட்ட தலைவர்கள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த்துக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொளி வாயிலாக தொடக்கி வைத்தார்

மேலும் இன்று முதல் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு பயோ மெட்ரிக் முறை அமல்படுத்தப் படுவதாகவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளால் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் தொற்று கட்டுக்குள் இருந்தாலும் பொதுமக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றார் புதுச்சேரியில் இந்நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் சதவிகிதம் அதிகரித்துள்ளதாகவும் இறப்பு விகிதம் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஒரு சில மாநிலங்களில் கட்டுப்படுத்தப்பட்ட கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் இந்நோய் தொற்றை கட்டுப்படுத்த அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மத்திய அரசு அறிவித்துள்ள தளர்வுகளால் மக்கள் கொரோனா நோய்த் தொற்றை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் சமூக இடைவெளி உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் வலியுறுத்தியுள்ளார்

நாராயணசாமி இன்று காலை மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் செய்தி மற்றும் விளம்பரத் துறை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று சிவாஜிகணேசனுக்கு மலரஞ்சலி செலுத்தினர் தமிழகத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை ஒட்டி இன்று காலை அடையாறிலுள்ள அவரது மணிமண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவப்படத்திற்கு தமிழக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர் ஏராளமான ரசிகர்கள் அங்கு வந்து சிவாஜிகணேசனுக்கு அஞ்சலி செலுத்தினர்

மேலும் தேர்வு எழுதுபவர்களுக்கு இருக்கை ஒதுக்கப்பட்ட பின்னரே மற்ற பயணிகளுக்கு ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பல்வேறு தளர்வுகளை அறிவித்தாலும் தங்களது சூாயிறு சந்தையை திறக்க அனுமதிக்காததால் தங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்

தமிழகம் முழுவதும் நாளை நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை எதிர்த்து கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதே நிலை நீடித்தால் மாவட்டத்திலுள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பக் கூடிய வாய்ப்புள்ளதாக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசுத் தலைவர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

அண்ணல் காந்தியடிகளுக்குப் பிடித்தமான வைஷ்ணவ ஜனதோ பாடலுடன் இன்றைய செய்தி அறிக்கையை நிறைவு செய்கிறோம்